ரூபாயை மத்திய அரசு அறிவித்துள்ளது

என்று மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்

திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்

தலைவர்களுடன் இன்று பேச்சு வார்த்தை நடத்தினார்

உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற உயர் நிலை கூட்டத்தில் மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு இந்தத் தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்குவதற்காக இந்தத் தொகை அளிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது மத்தியக் குழு அளிக்கும் இறுதி அறிக்கையின்படி தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து கூடுதல் தொகை ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் புயல் பாதிப்புக்கு கூடுதவாக நிதி வழங்குவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று நிதித்துறை இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளாகளிடம் பேசிய அவர் மத்தியக் குழுவின் ஆய்வறிக்கையை முழுமையாக ஆய்வு செய்து கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் கூறினார் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணைக்கட்டும் கர்நாடக அரசின் முடிவு ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அதுபோன்ற சூழ்நிலை ஏற்படாது என்றும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார் கஜா புயலினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொற்று நோய் பரவலாமல் தடுக்கப்பட்டிருப்பதாக வருவாய்த்துறை அமைச்ச் திரு உதயகுமார் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டத்தில் தொற்று நோய் தடுப்புப் பணிகளை உணவு அமைச்சா் திரு காமராஜூடன் இணைந்து இன்று மேற்கொண்ட பின்னா் செய்தியாளா்களிடம் அவா் பேசினாா் புயல் பாதிப்பை கட்டுப்படுத்துவதற்காக மாநில அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் அமைச்ச் பட்டியலிடடார் இதனைத் தொடா்ந்து செய்தியாளா்களிடம் பேசிய உணவு அமைச்சா் திரு காமராஜ் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நிவாணர உதவிகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றாா் புயல்சேத விவரங்கள் குறித்த கணக்கெடுப்பு தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் கணக்கெடுக்கும் பணிக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மின் விநியோகத்தை சீரமைக்கும் பணிகள் இரவு பகலாக நடைபெற்று வருவதாகவும் அமைச்ச் கூறினாா் நாகை மாவட்டத்தில் தொற்று நோய் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளும் வாகனங்களின் இயக்கத்தை சுகாதாரத்துறை செயலர் திரு ராதாகிருஷ்ணன் இன்று தொடங்கி வைத்தாா் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் தொற்றுநோய் பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகக் கூறினார் நாகை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமப்பகுதிகளிலும் வாகனங்களில் ஒலிப்பெருக்கி மூலம் நோய்த்தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணா்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் பொதுமக்கள் அரசு ஏற்படுத்தியுள்ள மருத்துவ முகாம்களை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த பிரச்சார வாகனங்கள் இதுவரை மின்சாரம் வழங்கப்படாத குக்கிரமங்களையும் நோக்கி பயணிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் ் தெரிவிக்கிறார் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தங்களது வேலை நிறுத்தப் போராட்டத்தை கைவிட்டு மக்கள் பணியை தொடர்ந்த ஆற்ற வேண்டும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர்கள் விடுத்த கோரிக்கைகளை முறையாக பரிசீலித்து செயல்படுத்த வாய்ப்புள்ளவற்றை அரசு செயல்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார் கஜா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மீட்பு நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு பணிகளில் தற்போது அரசு தீவிர கவனம் செலுத்திவரும் நிலையில் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய விவசாயிகள் மீனவர்கள் பொதுமக்கள் ஆகியோரின் துயர் துடைக்க மேற்கொள்ளப்படும் பணிகளில் அரசு ஊழியர்கள் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கைகள் எவ்விதப் பாகுபாடும் இல்லாமல் பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசுக்கு கடுமையான நிதிக்கமை உள்ள போதிலும் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உடனுக்குடன் வழங்கப்படுவதாகவும் ஊதிய உயர்வுக்காக அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கை பெற்று அதனை உடனடியாக அரசு நடைமுறைப்படுத்தியுள்ளதாகவும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

ஜெர்மனி அர்ஜென்டினா பிரான்ஸ் தென்னாப்பிரிக்கா ஸ்பெயின் ஆகிய நாடுகளின் தலைவர்களுடன் திரு மோடி பேச்சு வார்த்தை மேற்கொண்டுள்ளார் ஜமைக்கா நெதர்வாந்து நாடுகளின் பிரதமர்கள் மற்றும் ஐரோப்பிய கமிஷன் ஆகியவற்றின் அதிபர்களுடனும் அவர் ஆலோசனை நடத்துகிறார் இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பிரிக்ஸ் தலைவர்கள் தனித்தனியாக சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினர் பிரிக்ஸ் நாடுகள் தங்களுக்கு இடையிலான பன்முகத் தன்மையை வலுப்படுத்துவது சர்வதேச அரங்கில் ஜனநாயகத்தையும் சமத்துவத்தையும் மேம்படுத்துவது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து வலியுறத்தின பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் பயங்கரவாத தாக்குதல்களை முறியடிக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது உறுப்பு நாடுகளுக்கு எதிராக மற்ற நாடுகளிலிருந்து தூண்டிவிடப்படும் பயங்கரவாதத்தை ஒடுக்குவது ஆகியவற்றுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிப்பதாகத் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் அதனை ஏற்றுக் கொள்ள முடியாது என்றும் எந்த நாட்டிலிருந்து இதபோன்ற நடவடிக்கைகள் ஏவப்பட்டாலும் அதனை உறுதியாக தடுப்பது என்றும் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ளன ஐநா வழிகாட்டுதல்கள் மற்றும் சர்வதேச சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு பயங்கரவாதத்துக்கு தீர்வுகாண்பது என்றும் அந்நாடுகள் முடிவெடுத்துள்ளன

இதனையொட்டி புதுதில்லி சாவ்லா முகாமில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உள்துறை இணையமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கலந்து கொண்டார் எல்லைப் பாதுகாப்பு படை வீரர்களின் அணிவகுப்பையும் அவர் பார்வையிட்டார் அப்போது பேசிய அவர் எல்லைப் பாதுகாப்பு நிர்வாகம் பேரிடர் நிவாரணப் பணிகள் அமைதி காக்கும் நடவடிக்கைகள் ஆகியவற்றில் எல்லைப் பாதுகாப்புப் படை ஆற்றிவரும் அரும்பணியை பாராட்டினார் உடல் உறுப்பு தானம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகிய பணிகளிலும் எல்லைப் பாதுகாப்புப் படையினர் சிறப்பாக செயலாற்றி வருவது குறித்து அமைச்சர் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் எல்லைப் பாதுகாப்பு நீர்வாகத்தில் படை வீரர்களின் பங்களிப்பை சிறப்பான முறையில் பிஎஸ்எஃப் பயன்படுத்தி வருவதாகவும் திரு கிரண் ரிஜிஜூ குறிப்பிட்டார் பாதுகாப்பு தகவல் தொடர்புக்கு மின்னனு தகவல் தொழில்நுட்பம் விரிவான அளவில் நாம் பயன்படுத்தி வருவதாகக் குறிப்பிட்ட அவர் இந்த தகவல் தொழில்நுட்பப் புரட்சியை பாதுகாப்புப் படையினர் முழுமையான அளவில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் சமூக ஊடகங்களை பாதுகாப்புப் படையினர் மிகுந்த கவனத்துடன் கையாள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் எல்லைப் பாதுகாப்புப் படை நிறுவன நாளையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்களும் வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் மாணவர்கள் கற்றுக்கொள்ளும் ஆற்றலை புரிந்து கொண்டு ஆசிரியர்கள் அவர்களை பயிற்றுவிக்க வேன்டும் என்று சென்னை வானொலி செய்திப்பிரிவு இயக்குனர் திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான தலைமைப் பண்பு பயிற்சி முகாமில் பேசிய அவர் சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு இளைஞர்களை நல்வழிப்படுத்துவது இன்றியமையாதது என்றார் தாய்மொழியில் கற்றுக் கொள்வதே ஆழ்ந்த அறிவைத் தரும் என்று அவர் கூறினார் மாணவர்களின் கற்றல் திறனை அதிகரிக்க ஆசிரியர்கள் சமூகப் பொறப்புடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட செய்திப்பிரிவு இயக்குனர் திரு பழனிசாமி மாணவர்கள் படிப்பில் பெற்றோர்களின் பங்கும் முக்கியமானது என்றார்

திருநெல்வேலி மாவட்டத்தில் உலக எயிட்ஸ் தினத்தையொட்டி நடைபெற்ற சமபந்த போஜனத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் கலந்து கொண்டார் திண்டுக்கல் மாவட்டத்தில் எயிட்ஸ் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கம் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் டி ஜி வினய் தலைமையில் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனை வளாகத்தில் உலக எயிட்ஸ் தினத்தையொட்டி நாம் நமது நிலையை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற இவ்வருட கருத்தினை வலியுறுத்தும் வகையில் சிறுவர் சிறுமியர் கலைநிகழ்ச்சிகள் நடைபெற்றன விளையாட்டுச் செய்திகள் புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டங்களில் நெதர்லாந்து மலேசியாவையும் பாகிஸ்தான் ஜெர்மனியையும் எதிர்கொள்கின்றன